முறியடித்த பாதுகாப்புப்படையினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள தமிழ் குடும்பங்களுக்கு மாற்று குடியிருப்புகளை வழங்குமாறு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்

ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு கட்டி தரும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெற்றது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்ட சதியை பாதுகாப்புப்படையினர் தக்க சமயத்தில் துணிச்சலுடன் முறியடித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வீரர்களுக்கு தமது வணக்கத்தை செலுத்துவதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வீரரின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் கருப்பசாமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்

இதுதொடர்பாக இன்று கடிதம் எழுதியுள்ள அவர் தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு மாற்று குடியிருப்பு அல்லது மாற்று நிலம் தரப்படவேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரஷ்யாவை சேர்ந்த தமிழ் அறிஞரும் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஆசிய ஆப்பிரிக்கவியல் துறை பேராசிரியருமான திரு அலெக்சாண்டர் மிகைலோவிச் சின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார்

தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிலிண்டர் இது கொண்டுவரும் பணியாளர்களிடம் இதற்கான வசதி உள்ளதாவும் வாடிக்கையாளர்கள் சிரமமின்றி கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் வீடுகள்தோறும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருவதாகவும் அவற்றுக்கு ஒரு வார காலத்திற்குள் தீர்வுகாணப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வேலை தேடிய மாற்றுத்திறனாளி ஒருவர் முதலமைச்சரிடம் வழங்கிய கோரிக்கை மனுவை அடுத்து அவருக்கு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்குவதில் தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார்

கரூர் மாவட்டம் அரசு காலனியில் வசிக்கும் ஐஸ் வியாபாரி மகனின் மருத்துவப்படிப்புக்கான கல்வி கட்டணத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஏற்றுக்கொண்டார்

இதுதொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் அறிவுரைகளும் இதில் வழங்கப்படுகின்றன அமெரிக்காவில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு தேவைப்படும் கல்வி கட்டணம் பாடத்திட்டம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் குறித்த விவரங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் வழங்கப்படுவதாக தூதரக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

நாகப்பட்டிணம் தஞ்சாவூர் திருவாரூர் சிவகங்கை கடலூர் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

கோவாவில் உள்ள மூன்று மைதானங்களில் நடைபெற உள்ள இப்போட்டியில் பதினோரு அணிகள் பங்கேற்கின்றன